நடைபெறவுள்ளன

ஜாமீன் மனுவினை பிரிட்டன் நீதிமன்றம் மூன்றாவது முறையாக நிராகரித்துள்ளது

இதனையொட்டி அந்தப் பகுதிகளில் பிஜேபி காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கு வங்கத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மேற்குவங்க முதலளமச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி அரசியல் சாசனத்திற்கு மதிப்பளிக்காமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மத்திய அரசின் மக்கள் நலத் திட்டங்கள் மேற்கு வங்கத்தில் முறையாக செயல்படுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மத்தியில் வலிமையான அரசே மீண்டும் ஆட்சிப் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாக உள்ளது என்றும் அவர் கூறினார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா உத்தரப் பிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தில்லி ஹரியானா மத்திய பிரதேசத்திலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்காகாந்தி உத்தரப் பிரதேசத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவும் இன்று உத்தரப் பிரதேசத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப் பதிவு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தருமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட எட்டு வாக்குச் சாவடிகளிலும் திருவள்ளூர் கடலூர் ஈரோடு ஆகிய மாவட்டத்திற்கு உட்பட்ட தலா ஒரு வாக்குச் சாவடியிலும் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட இரண்டு வாக்கு சாவடிகளிலும் மறு வாக்குப் பதிவு நடைபெறும் பீகார் மாநிலத்தில் தேர்தல் பணியை முறையாக நிறைவேற்றாததன் காரணமாக தேர்தல் அதிகாரி ஒருவரை பணியிடை நீக்கம் செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலின்போது தேர்தல் பணியை முறையாக செயல்படுத்தாததன் காரணமாக அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

நல்கொண்டா மாவட்டத்தில் தேர்தல் பணிக்கு வராததன் காரணமாக அவர்கள் மீது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது

பின் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஹரியானாவில் முதன் முறையாக வாக்காளர் அடையாள அட்டைகள் மற்றும் வாக்குச்சாவடி சீட்டுக்கள் மாற்றுத் திறனாளிகளும் எளிதாக பயன்படுத்தத் தக்க வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில இணை தலைமைத் தேர்தல் அதிகாரி டாக்டர் இந்திரஜித் கூறியுள்ளார் வாக்குப் பதிவு தினத்தன்று மாற்றுத் திறனாளிகளை வாக்குச் சாவடிகளுக்கு அழைத்துச் செல்ல வாகன வசதி ஏற்படுத்தித் தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கென கைபேசி செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப் பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மின்னனு முறையில் தபால் வாக்குகளை பதிவு செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் ஜடிசாவில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஐந்து நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கோராபுட் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நக்சவைட்டுக்ள பதங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் உயிரிழந்த நக்சலைட்டுகளில் மூன்று பேர் பெண்கள் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

வேளாண் வர்த்தம் தொடர்பான பேச்சுக்கள் இதில் பிரதானமாக இடம் பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவிக்கு நான்கு பேரை அகற்கான நீதிபதிகள் குழுமம் பரிந்துரை செய்துள்ளது

இவர்கள் இருவரது பெயர்களையும் மத்திய அரசு திருப்பி அனுப்பிய நிலையில் நீதிபதிகள் குழுமம் மீண்டும் அவர்களை பரிந்துரை செய்துள்ளது வங்கிக் கடன் முறைகேடு வழக்கில் தொடர்புடைய வைர வியாபாரி நீரவ் மோடியின் ஜாமீன் மனுவினை பிரிட்டன் நீதிமன்றம் மூன்றாவது முறையாக நிராகரித்துள்ளது இதுதொடர்பான மனுவினை விசாரணை செய்த வெஸ்ட்மின்ஸ்டர் நீதிமன்ற நீதிபதி நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார்

மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக தாக்கல் செய்த குற்றப் பத்திரிகையில் அமலாக்கப் பிரிவு இதனைத் தெரிவித்துள்ளது

தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்தத் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகக் குறிப்பிட்டார் தாக்குதல் எதுவும் நடைபெறவில்லை என்பதுபோல் பாகிஸ்தான் தெரிவித்து வரும் கருத்துக்கள் தவறானது என்றும் அவர் கூறியுள்ளார் தாக்குதல் சம்பவம் நடைபெற்றவுடன் பாகிஸ்தான் ரானுவம் அப்பகுதிக்கு வந்து காயமடைந்தவர்களை இடமாற்றம் செய்ததாக அவர் தெரிவித்தார்

ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் நாட்டின் கவாச்சார சிற்பியாக ரவீந்திரநாத் தாகூர் இன்றளவும் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கய்யா பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோரும் ரவீந்திரநாத் தாகூருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர்

தலைவர்கள் பலர் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகள் ஏழு பேரை விடுதலை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை இப்பிரச்சனை தொடர்பான வழக்கில் அரசியல் சாசன அமர்வு ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இதன் காரணமாக புதிய உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்க இயலாது என்று தெரிவித்தனர் மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கை நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கான சிறப்பு பார்வையாளரை தேர்தல் ஆணையம் நியமிக்க வேண்டும் என்று மார்க்கிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் சர்வதேச அனுசக்தி ஒப்பந்தத்தில் இடம் பெற்றிருந்த சில வாக்குறுதிகளை திரும்பப் பெறுவதாக ஈரான் அதிபர் திரு ஹசன் ரோஹானி அறிவித்துள்ளார்

இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகிக் கொள்வதாக அமெரிக்கா தன்னிச்சையாக அறிவித்திருந்த நிலையில் ஈரான் அதிபர் இவ்வாறு கூறியுள்ளார் ஈராளில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அளிக்கப்பட்டிருந்த சலுகைகளையும் அமெரிக்கா விலக்கிக் கொண்டுள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டிக்கான இரண்டாவது தகுதிச் கற்று ஆட்டத்தில் சென்னை அணி நாளை தில்லி அணியை எதிர்கொள்கிறது விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி நாளை இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது இந்தப் போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் மும்பை அணியை எதிர்கொள்ளும்